இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் புதிதாக அமையவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வடதமிழகம் மற்றும் உள்மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து

சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஓமந்தூரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக் கழகம் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஆகிய இடங்களிலும் விரைவில் பிளாஸ்மா சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் நோய் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவா்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினா் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா் விஜயபாஸ்கா் தலைமைச் செயலா் திரு சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலா் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் புதிதாக அமையவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகளுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

இதன் அடிப்படையில் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் நாமக்கல் நாகப்பட்டிணம் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க முதலமைச்சரால் ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது

இதன் கட்டுமானப் பணிகள் ஒராண்டிற்குள் முடிக்கப்படவுள்ளதாகவும் வரும் கல்வியாண்டு முதல் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவித்தார் நீலகிரி மலைப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக பலமணி நேரம் பயணம் செய்து கோவை மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தற்போது சென்று வருவதாகவும் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதகையில் அமைக்கப்படுவது நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று திருமதி இன்னசென்ட் திவ்யா குறிப்பிட்டார் மதுரை மாவட்டத்தில் அனைத்து நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார்

மாவட்ட நிர்வாகம் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு அரசு மருத்துவமனைகளில் தேவையான படுக்கை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக அமைச்சள் கூறினார் மதுரை மாவட்டத்தில் மக்கள் அளித்துவரும் ஒத்துழைப்பினால் நோய்த் தொற்று சற்று குறைந்து வருவதாகவும் அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்தார்

இந்த சூரியசக்தி மின்சாரம் தூய்மையானது நம்பகமானது பாதுகாப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு மின் உற்பத்தித் துறையில் தன்னிறைவை பெறுவதற்கு சூரிய சக்தி மின்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை மத்திய பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகளும் மற்றும் தில்லி மெட்ரோ ரயில் சேவையும் இதளால் பயன்பெறும் என்று அவர் தெரிவித்தார் தமிழக அரசில் நீண்டகாலம் அமைச்சராக பணியாற்றிய நாவலர் நெடுஞ்செழியனுக்கு சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சிகள் மூலமாக மட்டுமே கல்வி கற்றத்தரப்படும் திட்டம செயல்படுத்தப்பட்ட பின்னர் கருத்துக்களைத் தெரிவித்தால் குறைகளை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே எ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா்

மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திரு பிரபாகர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகள் சீல் வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் எச்சரித்துள்ளார்

வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கடைகளின் வாயிலில் கைகழுவும் கிருமி நாசினி வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வியாபாரிகளை கேட்டுக் கொண்டார்

வட தமிழகம் மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

தூத்துக்குடி வந்த திரு

ஈரோடு மாவட்டத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அனைத்து ஒய்வூதியங்களும் பெற இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் கேட்டுக் கொண்டுள்ளார்